நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேலும் அதிக அளவிலான இளைஞர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி நாட்டின் மாற்றத்திற்கு பங்களிக்க இது வகைசெய்யும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

ராமஜென்ம பூமி பாபர் மசூதி நிலஉரிமை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது

காங்கிரஸ் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது

மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் நேற்றிரவு நிறைவேறியது

அஇஅதிமுக இடதுசாரிகள் மற்றும் இதர கட்சிகள் இந்த மசோதாவை தெரிவுக் குழுவுக்கு அனுப்பவேண்டும் என்று முன் வைத்த கோரிக்கையை மாநிலங்களவை நிராகரித்தது

விவாதத்தின்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த ஷர்மா இந்த மசோதாவுக்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பதாகவும் ஆனால் இந்த மசோதா கொண்டுவரப்பட்ட காலக்கட்டம் கேள்விக்குரியது என்றும் கூறினார் எதிர்வரும் பொது தேர்தலை மனதில்கொண்டு அரசு இதனை கொண்டு வந்திருப்பதாக அவர்குற்றம்சாட்டினார்

இந்த மசோதா அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும் சட்டப்படி நிலைநிறுத்த முடியாதது என்றும் கூறி அஇஅதிமுக உறுப்பினா் திரு நவநீதகிருஷ்ணன் இதற்கு எதிர்ப்பு தெிவித்தாா் இடஒதுக்கீடு என்பது சமூக பாகுபாடுகளை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு மட்டுமே என்றும் பொருளாதாரத்தில்நலிந்த பிரிவினருக்கு அல்ல என்றார் அவர் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினா்கள் வெளிநடப்பு செய்தனர் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு டெரக் ஒபிரையன் இந்த மசோதா சுட்ட ஆராய்வில் வெற்றிபெறாது என்று கூறினார் பிஜேடியின் திரு பிரசன்னா ஆச்சாயா ஐக்கிய ஜனதாதள்ளின் திரு ஆர் சி பி சிங் மசோதாவுக்கு ஆதரவு அளித்தனர் விவாதத்தில் குறுக்கிட்டு பேசிய மத்திய சுட்டம் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கா் பிரசாத் அரசியல் சுட்டத்திருத்தம் கொண்டுவர நாடாளுமன்றத்திற்கு உரிமை உள்ளது என்றார் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கபில்சிபல் இந்த மசோதாவின் பயனாளிகளை வரையறை செய்யும்போது அரசு எந்த அறிக்கையையோ அல்லது அடிப்படை தகவல்களையோ கருத்தில் கொள்ளவில்லை என்று கூறினார் இந்த மசோதா சரியான திசையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று எல் ஜே பி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறி அதற்கு ஆதரவு அளித்தார் பி எஸ் பி உறுப்பினர் திரு சத்திஷ் சந்தர மிஸ்ரா சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடு தேவை என்று கூறி மசோதாவுக்கு ஆதரவு அளித்தாா் தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் திரு பிரபுல் பட்டேல் மசோதாவுக்கு ஆதரவு அளித்தாலும் அது கொண்டுவரப்பட்ட காலக்கட்டம் குறித்து கேள்வி எழுப்பினார் தெலுங்குதேசம் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்றனர் இடஒதுக்கீட்டு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருப்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்றும் மேலும் அதிக அளவிலாள இளைஞர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி நாட்டின் மாற்றத்திற்கு பங்களிக்க இது வகைசெய்யும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இந்த மசோதாவுக்கு கிடைத்த பெருமளவு ஆதரவு குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த மசோதா விவாதம் உயிர்துடிப்புடன் நடைபெற்றது என்றும் பல உறுப்பினர்கள் ஆழமான கருத்துக்களை தெரிவித்தனா் என்றும் பிரதமா் கூறியுள்ளார் மாநிலங்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சகவ்மித்ரா கான் பிஜேபியில் சேர்ந்துள்ளார் முன்னதாக இவர் புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர் திரு தா்மேந்திர பிரதான் முன்னிலையில் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷாவை சந்தித்தார் போல்பூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனுப்பம் ஹஸ்ராவும் பிஜேபியில் சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இவர்கள் இருவரையும் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக மேலும் ஐந்து திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினா்கள் பிஜேபியில் சேருவதற்காக தம்முடன் தொடர்பு கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு முக்குல் ராய் தெரிவித்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அத்தை மருமகள் கட்சியாக மாறி வருகிறது என்றும் குடும்ப ஆட்சி அதில் நிலவுவதாகவும் திரு சவ்மித்ரா கான் கூறினார் இந்த மாநிலத்தின் அனைத்து தேர்தல்களும் கேலிக்கூத்தாக உள்ளன என்றும் எந்த தேர்தலும் அமைதியாக நடைபெறுவதில்லை என்றும் அவர் கூறினார்

இந்த கூட்டத்தில் இரண்டு அமைக்சர்கள் குழுக்கள் அளித்த பரிந்துரைகள் மற்றும் இதர பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் மத்திய நிதித்துறை இணையமைச்ச் திரு ஷிவ் பிரதாப் குக்லா தலைமையிலாள அமைச்சர்கள் குழு குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறையினரின் விதிவிலக்கு அளவு குறித்து விவாதித்தது

பீகா் துணை முதலமைச்சா் திரு குஷில் மோடி தலைமையிலான மற்றொரு அமைச்சா்கள் குழு கேரள மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மறுவாழ்வு பணிகளுக்கு நிதி பெறுவதற்கென ஒரு சதவீத பேரிடர் செஸ் வரி விதிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த செஸ் வரி எத்தகைய பொருட்கள் மற்றும் சேவைகள்மீது விதிக்கப்படும் என்பதை கேரள அரசு முடிவு செய்யும்

இந்த அமர்வில் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு எஸ் ஏ பாப்டே திரு என் வி ரமணா திரு யு யு லலித் திரு டி ஒய் சந்திரசூட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

பிஜேபி காலஞ்சென்ற ஐஎன்எல்டி சட்டமன்ற உறுப்பினர் ஹரி சந்த் மித்தாவின் மகன் திரு கிருஷன் மித்தாவை தனது வேட்பாளராக அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சி தனது செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜேவாலாவை தனது வேட்பாளராக அறிவித்துள்ளது இந்த தொகுதியின் உறுப்பினராக இருந்த கிருஷன் மித்தாவின் தந்தை சென்ற ஆகஸ்ட் மாதம் காலமானதையடுத்து இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஈராள் வெளியுறவு அமைச்சர் ஜாவித் ஷெரீப்பை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் இது தொடர்பாக டிவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இருநாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரெய்சினா ஆலோசனைக் கூட்டத்தின் இடையே மங்கோலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தம்தின் சாக்பாட்டரையும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசினார்

சா்வதேச கடல் எல்லைக்கோட்டு பகுதியின் கட்ச் ஜக்ஹாவ் கடற்கரைக்கப்பால் இந்திய மீனவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த படகுகள் அனைத்தும் போா்பந்தரை சேர்ந்தவை என்று தேசிய மீனவ பணியாளர்கள் அமைப்பின் செயலாளர் திரு மணீஷ் லோதாரி தெரிவித்தள்ளார் வாகன உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டிருந்த வடிவமைப்பில் அதனை பதிவு செய்வதற்காக மாற்றங்கள் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உற்பத்தியாளர் குறிப்பிட்டிருந்த வடிவமைப்புக்கு மாறுபடும் வகையில் பதிவுச் சான்றிதழில் விவரங்கள் இருப்பதை தவிா்ட்பதே மோட்டார் வாகனச் சுட்டத்தின் திருத்தப்பட்ட விதிகளின் நோக்கம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது மும்பையில் நடைபெறும் சி சி ஐ சர்வதேச ஜே எஸ் டபுள்யு இந்திய ஸ்குவாஷ் போட்டியில் ஆறு முறை ஜூனியர் தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற ராமித் டேண்டன் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார்

மற்றொரு போட்டியில் கோஷல் எகிப்து நாட்டின் முகமது ரேடாவை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார்

புனே ஷிவ் சத்ரபதி விளையாட்டு வளாகத்தில் நேற்று கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுக்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார்